உலகையேஅச்சுறத்திவரும் கோவிட் தொற்றக்குஎதிரானதடுப்பு மருந்து இன்னும் ஒருசிலவாரங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுவரும் விவசாயிகளுடன் மத்தியஅரசு இன்று ஐந்தாம் சுற்றுபேச்சுவார்த்தைநடத்துகிறது

பாககாப்புத் துறையில் தனியார் பங்கேற்புடன் கூடிய திட்டங்களில் ஒத்துழைப்பு மேற்கொள்ளதனியார் நிறுவனங்கள் முன்வரவேண்டும் என்றுபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

உலகையே அச்சுறுத்திவரும் கோவிட் தொற்றுக்குஎதிரானதடுப்பு மருந்து இன்னும் ஒருசிலவாரங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் இது தொடர்பாகநேற்றநடைபெற்றஅனைத்துக் கட்சிகூட்டத்தில் பேசியபிரதமர் எட்டுவகையானதடுப்பு மருந்துகள் பல்வேறுகட்டபரிசோதனையில் உள்ளதாக் தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்குஎதிரான தடுப்பு மருந்துநியாயமானவிலையில் கிடைக்கவேண்டும் என்பதில் அரசுஉறுதியாக இருப்பதாககூறினார் இதனைஉலகநாடுகளும் எதிர்பார்ப்பதாகஅவர் கூறினார்

மருந்துகளப் பணியில் ஈடுப்பட்டுவருபவர்களுக்குமுதலில் வழங்கப்படும் தடுப்பு என்றும் அதற்கானவிரிவானபட்டியல் தயாரிக்கப்படும் என்றம்அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலஅரசுகளின் ஒத்துழைப்புடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் மாநிலஅரசுகளின் ஆலோசளைக்குப் பின்னர் உரியவிலையில் மருந்துகள் வழங்கப்படும் எனறும் பிரதமர் தெரிவித்தார் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கோவிட் தொற்றுபரவத் தொடங்கியதிலிருந்துநாடுமுழுவதும் மக்கள் ஒத்துழைப்பு நல்கினார்கள் என்றம் தொற்றைஎதிர்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்டகளப்பணியாளர்களுக்குபிரதமர் நன்றிதெரிவித்தார் தொற்றுகட்டுப்பாட்டுமருந்துகள் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டதாக் குறிப்பிட்டபிரதம் தடுப்பு மருந்துகுறித்தவிழிப்புணர்வு அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவேண்டும் என்றார் அதிகாரிகள் இதற்கானவிரிவானதிட்டத்தைவடிவமைக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் தடுப்பு மருநதுசெயல்பாட்டுக்குவரும் வரைமுகக் கவசம் அணிதல் அடிக்கடி கை கழுவுதல் மற்றும் தளிமனித இடைவெளிபோன்றவற்றைகளடபிடிக்கவேண்டும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறினார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் ஐந்டிஉலகஉச்சிமாநாட்டில் பேசியஅவர் இந்தியாவில் தொழில்நட்பவளர்ச்சியும் இளைஞர்களின் புதியபடைப்புகளும் தேசியஅளவிலும் பிரபலமடைந்துவருவதாக் குறிப்பிட்டார் கிழக்காசியாமற்றும் தென் ஐரோப்பாபகுதிகளில் உள்ளநாடுகளுடன் இந்திய அரசுபணியாற்றிவருவதாககூறினார் கிடைக்கவேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

இந்தியாவில் விண்வெளிதொழில்நுட்பத்தில் சரித்திர பூர்வமானமுன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகிதினேஷ்வர் ஷர்மாவின் மறைவுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் தினேஷ் ஷர்மா இந்தியகாவல் துறைக்கும் பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் தேவையானமுக்கிய பங்காற்றியவர் என்று புகழாரம் குட்டியுள்ளார் தனதபணியின் போததீவிரவாதஎதிர்ப்பு பிரிவில் சிறப்பாகசெயல்பட்டதாகவும் ஊடுருவல் சதிகளைமுறியடித்ததாகவும் தெரிவித்தார் ஷர்மாவின் குடும்பத்தினருக்குத் தமது இரங்கலைதெரிவித்துக்கொள்வதாகஅவர் கூறினார்

விளையாட்டுக்கள் குறித்ததெளிவானவிவரங்கள் விளம்பரங்களில் இடம் பெறவேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது

மத்தியவேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ரயில்வேஅமைச்சர் திரு பியூஷ்கோயல் மத்தியவர்த்தக இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் விவசாயிகளுக்கானகுறைந்தபட்சஆதரவு விலைதிட்டம் தொடரும் என்றுவிவசாயசங்கபிரதிநிதிகளுக்குத் தெரிவித்ததாகஅமைச்சர் திருதோமர் கூறினார் பாதுகாப்புத் துறையில் தனியார் பங்கேற்புடன் கூடிய திட்டங்களில் ஒத்துழைப்பு மேற்கொள்ளதனியார் நிறுவனங்கள் முன்வரவேண்டும் என்றுபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அமெரிக்ககுடியரசுத் தலைவரின் வெள்ளைமாளிகையில் கோவிட் தொற்றுகட்டுப்பாட்டுஒருங்கிணைப்பாளராகதிரு

இந்தியவம்சாவழியினரானதிருவிவேக் மூர்த்தி மூத்தமருத்துவராகநியமிக்கப்பட்டுள்ளார் கோவிட் தொற்றுகட்டுப்பாட்டுதிட்டங்களுக்கும் பொறுப்பாகநியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் புதியஅமெரிக்கஅதிபராகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதிரு ஜோபைடன் தெரிவித்துள்ளார் இவர்கள் இருவரும் ஏற்கனவேஅதிபர் திருஒபாமாவின் நிர்வாகத்தில் பணியாற்றியவர்கள் தற்போதையஅதிபர் திரு டொனால்ட் டரம்பின் மருத்துவஆவோசகராக இருந்துநீக்கப்பட்டடாக்டர் அந்தோணி ஃபவுச்சிமீண்டும் மருத்துவ ஆலோசகராகநியமிக்கப்பட்டுள்ளார்

இதன் காரணமாககல்முனையிலிருந்துபழவேற்காடுவரைகடலோரப் பகுதிகளில் கடல் அலைகள் இரண்டுமுதல் நான்குமீட்டர் உயரம் வரைஎழும்பக்கூடும் என்பதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றம் எனவேமீனவர்கள் வங்கக் கடலிலும் அரபிக்கடலின் தென்கிழக்குபகுதியிலும் லட்சத்தீவு மற்றம் மாலத்தீவைஒட்டியுள்ளபகுதிகளிலும் கடலுக்குள் பிடிக்கச் செல்லவேண்டாம் மீன் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேி காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் லேசானதுமுதல் மிதமானமழையும் பெய்யக்கூடும் என்றுவாளிலைஆய்வுமையம் தெரிவித்துள்ளது சென்னைமற்றும் புறநகா் பகுதிகளைபொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமானமழையும் அவ்வப்போதுகனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளில் காயம் காரணமாகரவீந்திர ஜடேஜா பங்கேற்கமாட்டடார் என்று இந்தியகிரிக்கெட் கட்டுப்பாட்டுவாரியம் தெரிவித்துள்ளது கான்பெர்ராவில் நடைபெற்றபோட்டியின் போதுதலையில் அடிபட்டதையடுத்துஅவர் அளியில் இடம் பெறவில்லை அவருக்குப் பதிலாகவேகபந்துவீச்சாளர் ஷர்துல் தாக்கூர் கலந்துகொள்வாா் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது